அடுத்து வரும் மாதங்களில் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று மத்திய குகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் தெலங்கானா ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் நகருக்கு ரெட் அலா்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவிருக்கும் பண்டிகை நாட்களில் ரயில் பயணிகளுக்கான விதிமுறைகளை ரயில்வே பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது

கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் சர்வதேச எண்ணெய் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த நேரத்தில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலாள எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது

மத்திய நீர் வள அமைச்சகமும் ஆஸ்திரேலியாவில் மார்வி அமைப்பும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மத்திய அமைச்சரவையின் அறிவிப்புகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிரதமர் திருநரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் இதுகுறித்து டுவிட்டர் செய்தி வெளியிட்டுள்ள அவர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடாக் யூனியள் பிரதேசங்களில் செயல்படுத்தப்படவுள்ள தீனதயாள் சமுக மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் அந்தப் பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றார் ஊரகப் பகுதிகளில் வாழும் பத்து வட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்றும் சுயசார்பு இந்தியாவில் பெண்களின் வாழ்க்கைத் தரம் உயரும் என்றும் அவர் நம்பிக்கை அளித்தார் இந்திய கல்வித்துறையின் சாதனையாக ஸ்டார்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

சவுதி அரேபிய அரசின் தலைமையில் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது

தற்போதைய நிலையில் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பும் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையும் கவனத்தில் கொள்ளவேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார்

அளைத்து மத்திய அரசு மருத்துவமளைகள் மற்றும் ஏய்ம்ஸ் மருத்துவமளைகளின் தலைவர்களுடன் மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்

அடுத்த இரண்டு மாதங்கள் மழை மற்றும் குளிர்காலம் என்பதால் கோவிட் தொற்று அதிகரிக்க வாய்ப்பிரு்பபதாகவும் அதனை எதிர்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆராய்ச்சியாளர்கள் விரைவில் தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

முகக்கவசம் தயாரிப்பதிலும் முழு உடல் கவசம் உற்பத்தி செய்வதிலும் இந்தியா சுயசார்பு மிக்க நாடாக விளங்குவதாக அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறினார்

ஊரடங்கை அடுத்து மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை சுமார் எட்டு மாதங்களுக்குப் பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இருப்பினும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் திரையரங்குகளை திறக்க அமைதிக்கப்பட மாட்டாது

பார்வையாளர்களும் ஊழியர்களும் முக கவசம் அணிவது கட்டாயம் எச்சில் துப்புவது தடை செய்யப்படும் நுழைவாயிலில் உடல் வெப்பம் கண்டறியப்பட்டு நோய் அறிகுறி இல்லாதவா்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாா்கள் பணி செய்யும் பகுதிகளிலும் நுழைவாயில்களிலும் கை களை சுத்தம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது

நோய் பாதிப்பு குறைந்து வருவதையே காட்டுவதாக மத்திய ககாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானா மாநில தலைநகா் ஹைதராபாத்தில் கனமழை காரணமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

ஹைதராபாத் நகருக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது மழழ வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ரானுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் ஒடிசாவின் சில பகுதிகளிலும் வடக்கு கா்நாடக உள் பகுதிகளிலும் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கா்நாடகத்தின் பகல்பூர் பீடா கல்புர்கி ராய்ச்சூர் விஜயபுரா யாத்கிரி ஆகிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது பீமா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கல்புர்கி நகரத்தின் சில பகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது வரவிருக்கும் பண்டிகை நாட்களில் ரயில் பயணிகளுக்கான விதிமுறைகளை ரயில்வே பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது தளிமனித இடைவெளி கடைபிடிக்கவேண்டும் ரயில் நிலையங்களில் முகக் கவசம் அணிய வேண்டும் நெரிசலைத் தவிர்க்க வேண்டும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ரயில் நிலையங்களுக்கு வரக் கூடாது பரிசோனை மேற்கொள்ளப்பட்டு முடிவு தெரியாதவர்களும் ரயில் நிலையத்திற்கு வரக் கூடாது எச்சில் துப்புதல் சுகாதாரமற்ற முறையில் நடந்து கொள்ளுதல் போன்றவற்றைத் தவிர்க்கவேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவ கல்வி படிப்புக்கான நீட் தேர்வில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்வில் கலந்து கொள்ள இயலாதவர்களுக்கான தேர்வு நேற்று நடைபெற்றது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை இந்தத் தேர்வை நடத்தியது

இதர மாணவர்கள் நேற்று தேர்வெழுதினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வடக்கு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியிலிருந்து நடத்தப்பட விருந்த தாக்குதல் சதி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது நேற்று அதிகாலை சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலர் ஊடுருவ முயன்றதாகவும் இதனை துல்லியமாக கவனித்த ரானுவத்தினர் சதியை முறியடித்ததாகவும் ரானுவம் கூறியுள்ளது அந்தப் பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடைபெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை சற்று மீள தொடங்கியிரு்பபதாக சர்வதேச நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது

எனினும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நீண்ட கால தொய்வை ஏற்படுத்தியிருப்பதாக நிதி அமைப்பு கூறியுள்ளது சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்

தற்போது அவர் மருத்துவர்கள் கவனிப்பில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன பாலஸ்தீன அகதிகளின் மறு வாழ்விற்காக ஐக்கிய நாடுகளின் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு இந்தியா ஒரு மில்லியன் டாலர் வழங்கியுள்ளது அகதிகளுக்கான கல்வி சுகாதாரம் மீட்பு நிவாரணம் மற்றும் சமுக சேவைகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது இந்தியா பாலஸ்தீனர்களின் நல்வாழ்வுக்காக ஆதரவு தெரிவிப்பது இந்திய வெளியறவு கொள்கையில் முக்கியமானதாகும் என்று ரமால்லாவிலுள்ள இந்திய பிரதிநிதி கூறியுள்ளார் உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதர் திரு மணிஷ் ப்ரபாத் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு அப்துல் அசிஸ் கமிலோவை நேற்று சந்தித்து ஆவோசனை நடத்தினார் இரு நாடுகளுக்குமிடையே உள்ள ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆவோசனை நடைபெற்றது